நாட்டின் எரிசக்தி துறையின் முதலீட்டு ஒப்பந்தங்களுக்கு முக்கியத்துவமும் அளிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி

தமிழகத்தில் கால்நடைகளுக்கான கோமாரிநோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்கியது

புதுதில்லியில் இந்திய எரிசக்தி அமைப்பு மாநாட்டில் இன்று உரையாற்றியஅவர் எனவே முதலீட்டாளர்கள் இதுகுறித்து கவலை அடைய தேவையில்லை என்று குறிப்பிட்டார் முதலீட்டாளர்களுக்கு உகந்த சூழல் உறுதி செய்யப்படும் என்று எடுத்துரைத்த அமைச்சர் நிபந்தனைகளின்றி வரி கட்டமைப்புகளும் குறைக்கப்படும் என்றார் கம்பெனி சட்டங்களை இலகுவாக்கும்வகையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகக் கூறியஅவர் சீர்திருத்தங்கள் தொடரும் என்றார்

தர்மேந்திர பிரதான் இயற்கை வாயு மற்றும் விமான போக்குவரத்துக்கான எரிபொருட்கள் சரக்கு சேவை வரியின்கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்

முன்னதாக நேற்று மகாராஷ்ட்ராவின் பல்வேறு பகுதிகளில் தேர்தல் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்கேற்றார் இதனிடையே காங்கிரஸ் கட்சியின் திரு ராகுல்காந்தி ஹரியானா மாநிலத்தின் நூஹில் இன்று பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார்

நாங்குனேரியில் கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இன்று பிற்பகலில் கட்சி வேட்பாளர் திரு நாராயணனுக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டுகிறார்

திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் நாளையும் நாளை மறுநாளும் நாங்குனேரி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளை திரட்டவுள்ளார்

அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகளும் இதில் கலந்துகொண்டனர்

காஷ்மீர் பள்ளத்தாக்கில் சுற்றுலாப் பயணிகளின் வருகைக்கு நேற்று முன்தினம் மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டதைத் தொடர்ந்து இந்நடடிவக்கை

ஜம்முவில் ஆகஸ்ட் மத்தியில் மொபைல் வழியான இணையதளசேவை செயல்பாட்டிற்கு வந்தபோதிலும் அது தவறாக பயன்படுத்தப்பட்டதால் செல்

புதுதில்லியில் தீவிரவாத தடுப்பு அதிரடிப்படை தலைவர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றியஅவர் தற்போதைய நிதி நெருக்கடியான சூழலில் எந்த நாடும் போருக்கத் தயாராக இல்லை என்பதை எடுத்துரைத்தார்

இலங்கை அதிபர் மைத்ரி பால சிறிசேனாவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே யும் இணந்து விமான போக்குவரத்து சேவை துவக்க நிகழ்ச்சியில் கலந்துகொள்கின்றனர்

ஈரோடு செம்மம்பாளையத்தில் இம்முகாமை தொடங்கிவைத்த ஆட்சியர் திரு

மாநிலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் கோமாரி நோய் தடுப்பூசிமுகாம் தொடங்கியுள்ளது

முக்தார் அப்பாஸ் நக்வி தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் இன்று இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் தரமான கல்வி வழங்குவதன்மூலம் மட்டுமே மாணாக்கர் உரிய ஆளுமை பெறமுடியும் என்றும் சுட்டிக்காட்டினார்

வினய் மதுரை மாவட்டத்தில் மத்தியஅரசின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின்கீழ் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு வீடு கிடைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

வினய் தெரிவித்துள்ளார்

இதனைத்தொடர்ந்து மனு நீதி நாள் முகாமில் பொதுமக்களிடமிருந்து மனுக்களை அவர் பெற்றுக்கொண்டார்

ரத்னா இன்று ஆய்வு செய்தார் பொதுமக்கள் குடிநீரை மூடிவைத்து பயன்படுத்த வேண்டும் என்றும் காய்ச்சலுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார்